அறிவாற்றல் கல்வி படைப்பாற்றல் ஒரு தொடர் நிகழ்வாகும் என்று பிரதமர் திரு

கோவிட் ஊரடங்கு மற்றும் குடியுரிமை சட்ட திருத்த மசோதா எதிர்ப்பு போராட்டத்தின் போது தொடரப்பட்ட வழக்குகளும் திரும்ப பெறப்படுவதாக முதலமைச்சர் திரு

கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் அனைத்து தற்காலிக ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய சென்னை உயா்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது

மேற்குவங்க மாநிலம் விஸ்வபாரதி பல்கலைகழக பட்டமளிப்பு விழாவில் இன்று காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர் இக்கல்வி நிறுவனம் வெறும் பல்கலைகழகம் மட்டுமல்ல நம் நாட்டின் துடிப்பு மிகு கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதாகும் என்றார் அறிவாற்றல் கல்வி படைப்பாற்றல் ஒரு தொடர் நிகழ்வாகும் என்று கூறிய மாணாக்கர் வேற்றுமையில் ஒற்றுமையை பராமரிக்க உத்வேகத்துடன் பிரதமர் செயலாற்ற அறிவுறுத்தினார் குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் பாடல்களும் கவிதைகளும் உலக அளவில் பிரபலமாகி வருவதாகவும் அதனை படிப்பவர்களின் அறிவு மேம்படுவதாகவும் குறிப்பிட்டார் தேசிய புதிய கல்விகொள்கை ஆத்ம நிர்பார் சுய சார்பு பாரதத்திற்கு நம்மை முன்னெடுத்து செல்வதாகவும் புதுமையான சிந்தனைகளையும் ஆராய்ச்சிகளையும் தொடர அது வலுவூட்டும் என்றும் குறிப்பிட்டார் உலக அளவில் தீவிரவாதத்தையும் வன்முறையையும் பரப்புபவர்கள் உயர்கல்வி கற்றவர்களாக உள்ளனர் என்று கூறிய பிரதமர் அதே வேளையில் கோவிட் சூழலில் மருத்துவமனைகளில் தன்னுயிரையும் பொருட்படுத்தாது மக்களின் உயிரை காத்து அயராது பணியாற்றுபவர்களும் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் எனவே செயல்பாடு என்பது நேர்மறை எதிர்மறை மனநிலைகளை சார்ந்தது என்று குறிப்பிட்டார்

இந்நிகழ்ச்சியில் பிரதமர் காணொலி மூலம் அன்றைய தினம் உரையாற்ற உள்ள நிலையில் இதில் பங்கேற்பவர்கள் ஆன்லைன் தோ்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்

இரண்டாயிரம் பேர் தேர்வு செய்யப்பட உள்ள நிலையில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தத்தம் மாநிலங்கள் யூனியன் பிரதேச தலைநகரங்களில் இருந்து இந்நிகழ்வில் பங்கேற்கலாம்

தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இருப்பினும் போலீஸாரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் மற்றும் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீதான வழக்குகள் விலக்கிகொள்ளப்படாது என்று கூறினார்

கோவையில் இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பண மதிப்பிழப்பு சரக்கு சேவை வரி நடவடிக்கைகளால் கோவையில் சிறு குறு நடுத்தர தொழில்கள் நலிவடைந்திருப்பதாக குறை கூறினார் பாரதியார் பல்கலைகழக நிலம் கையகப்படுத்துதல் விவகாரத்தில் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க சட்ட ரீதியான நடவடிக்கையை திமுக மேற்கொள்ளும் என்றார்

இதுதொடர்பான மனுக்களின் மீது விசாரணை மேற்கொண்ட நீதிபதி என் அனந்த் வெங்கடேஷ் தமிழகத்தில் உள்ள அனைத்து கூட்டுறவு சங்கங்களில் தற்காலிகமாக பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் எல்லா ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய ஆணையிட்டுள்ளார்

மணியன் இன்று திறந்துவைத்தார்

அன்பழகன் இன்று திறந்துவைத்தார்

நாமக்கல் மாவட்டம் இரா

இதையொட்டி சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு

ஜெயகுமார் திரு பாண்டியராஜன் திரு

சாந்தா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்

பானஸை எதிர்கொள்கிறார்